சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது

பாதிப்பு ஏற்படாது என்று வருவாய்த்துறை அமைச்சா் திரு

உதயகுமாா் கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யாகன்ண் தங்கப்பதக்கம் வென்றார்

இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் மசோதா இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயியாக சித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதை தாம் பெருமையாக கருதுவதாக கூறினா் இந்த புதிய சட்டத்தின் மூலம் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அதிகார அமைப்பு என்ற பெயரில் புதிய அமைப்பு உருவாக்கப்படும் முதலம்ச்சா துண முதலனமச்சர் தலைமயில் அமைச்சர்களும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் வேளாண்துறை நிபுணர்களும் இடம் பெறுவார்கள் இந்த அதிகார அமைப்பிற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அமைக்கப்படுகிறது மசோதா மீதாள விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் துணைத் தலைவர் திரு துரைமுருகன் ஆகியோர் இந்த மசோதாவில் பல்வேறு சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இடம் பெற்றிருப்பதால் இதளை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டுமென்று வலியுறத்தினா் னங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு இராமசாமி இந்திய யூளியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் திரு முகமது அபுபக்கர் ஆகியோரும் இதே கருத்தை தெரிவித்தனர் இந்த சட்டத்தின் மூலம் காவிரி டெல்டா பகுதி விவசாய நிலங்களும் விவசாயிகளும் நிச்சயம் பாதுகாக்கப்படுவா்கள் என்று சட்டத்துறை அமைச்சா் திரு சிவி சண்முகம் கூறினா் இந்த மசோதாவை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும் ஆனால் விவசாய பிரதிநிதிகள் மற்றம் நிபுணா்களின் ஆலோசனைகளை பெறும் வகையில் இதனை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற தங்களது கோரிக்கை ஏற்கப்படாததால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக கூறி திமுக துணைத்தலைவர் திரு துரைமுருகன் வெளியேறினார் அவரை தொடர்ந்து திமுக உறுப்பினர்களும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் வாழும் இஸ்லாமியர் மற்றும் சிறபான்மையின சமுகத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் பாதிப்பு இல்லை என்று வருவாய்த்துறை அமைச்ச் திரு ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரம் முடிந்ததும் குடியுரிமை சட்டம் தொடர்பாக பேசிய திரு

க ஸ்டாலின் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான கணக்கெடுப்பும் குடியுரிமை திருத்தச் சுட்டமும் மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்ச் திரு

இந்த கணக்கெடுப்பின் போது கூடுதலான சில விவரங்களை கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதற்கு மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது

இன்று இந்த விவாதங்களுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் துணை முதல்வர் பதிலளித்துப் பேசினாா் மாநில அரசின் வருவாயை பெருக்குவதற்கு ஆலோசனை வழங்குவதற்கான நிபுணர்குழு அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துகளை அவர் தெரிவித்தார் இதைபடுத்து பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதும் அவை முள்ளவரும் துணை முதல்வருமான திரு

பள்ளீர் செல்வம் னெண்டுவந்த தீர்மானத்தின் அடிப்படயில் சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு

தாய்மொழி தினம் தொடர்பாக சென்னை வானொலியின் செய்திப் பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது ஊடகவியலாளர் சித்ரா ஆசிரியர் உமா மகேஸ்வரி விரிவுரையாளர் பிரதீக் சுதா முரளி ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் நாளை காலை பத்து மணி முதல் பத்தரை மணி வரை ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சாலை விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த விபத்துக் குறித்து சட்டப்பேரவையில் னென்டுவந்த கவனாா்ப்பின் மீது பேசிய முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஏற்பட்ட சாலை விபத்தக் குறித்த செய்தி தமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினாா் விபத்தில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்கவும் உயிரிழந்தவர்களின் உறவினா்களுக்கு விவரங்களை தெரிவிப்பதற்கு உதவி மையம் ஒன்றை அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தாா் னேளாவை சேர்ந்தவர்கள் பலர் உயிரிழந்திருப்பதால் அவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்வதற்காக உதவிகளை ஏற்படுத்தி தருமாறு திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தா் சேலத்தில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் உட்பட அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அட்டல் புதுமை இயக்கத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் குருசாமி பாளையத்தில் உள்ள அரசு உதவிப்பெறும் பள்ளியில் அட்டல் டிங்கிங் ஆய்வு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவிகள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அப்பள்ளியின் தலைமையாசிரியர் திரு

மஹா சிவராத்திரி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சிவாலாயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு ஆராதனைகளும் கன்னியாகுமி மாவட்டத்தில் உள்ள சிவாலாயங்களிலும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன இன்று கன்னியாகுமி மாவட்டத்தில் உள்ள முஞ்சிறையில் சிவாலாய ஓட்டம் இன்று தொடங்கியது இறுதியில் இந்த ஒட்டம் ஸ்ரீ சங்கர நாராயணர் கோவிலில் நாளை நிறைவு பெறுகிறது திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு குறித்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது ஈரோடு மாநகராட்சி சீர்மிகு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யாகக்ரண் தங்கப்பதக்கம் வென்றார்

சிட்னியில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது

இந்த தொடரில் இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளது